ரன் எடுத்துள்ளது

இன்றுநடைபெறுகின்றன

தமிழகநிகழ்ச்சிகளைமுடித்துக் கொண்டுகொச்சிசெல்லும் பிரதமர் கேரளாவில் பல்வேறுதிட்டப் பணிகளைதொடங்கிவைத்து புதியதிட்டங்களுக்குஅடிக்கல் நாட்டுகிறார் சிவகங்கை மாவட்டம் கீழடிமற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் தமிழகஅரசின் தொல்லியல் மேற்கொள்ளப்படஉள்ளஏழாம் துறையால் கட்டஅகழாய்வுப் பணிகளைமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிதொடங்கிவைத்தார்

இந்துசமய அறநிலையத்துறைமற்றம் சுற்றுலாதுறைகட்டங்களையும் முதலமைச்சர் காணொலிகாட்சிவாயிலாகதிறந்துவைத்தார் மத்தியவீட்டுவசதிமற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறைசெயலாளர் திருதர்கா சங்கர் மிஸ்ரா சென்னைதலைமைச் செயலகத்தில் நேற்றுமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமியைசந்தித்துப் பேசினார் அப்போதுதமிழகத்தில் வீட்டுவசதிமற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் திட்டங்களைமாநிலஅரசுசிறப்பானமுறையில் செயல்படுத்திவருவதாகதிருதர்கா சங்கர் மிஸ்ரா தெரிவித்தார் பின்னர் சென்னைமாநகராட்சிஅலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ளஒருங்கிணைந்தகட்டுப்பாட்டுமையத்தையும் அவர் பார்வையிட்டார் அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் இந்தகட்டுப்பாட்டுமையத்தின் மூலம் சென்னைமாநகரில் செயல்படுத்தப்படும் அனைத்துப் பணிகளையும் கண்காணிக்க முடியும் என்றார் இது நகரின் வளர்ச்சிக்குமிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் குறிப்பாக மழைவெள்ளபாதிப்பு நீர்மட்டஅளவு மற்றும் தண்ணீர் வெளியேற்றப்படும் விதங்களைகண்காணிக்க முடியும் என்பதோடு போக்குவரத்துநெரிசல் தொடர்பானதகவல்களையும் பெற முடியும் என்றுஅவர் தெரிவித்தார் இதபோன்றஒருங்கிணைந்தகட்டுப்பாட்டுமையங்கள் தமிழகத்தில் மேலும் பத்துநகரங்களில் அமைக்கப்படும் என்றும் திருதர்கா சங்கர் மிஸ்ரா தெரிவித்தார்

கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பரப்புரைமேற்கொண்டஅவர் தமிழ் மொழிக்குசெம்மொழிதகுதிபெற்றது

திமுககூட்டணியில் மதிமுவுக்குஎத்தனை இடம் கொடுத்தாலும் போட்டியிடதயாராக இருப்பதாகஅக்கட்சியின் பொகுச் செயலாளர் திருவைகோதெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் கூட்டணியில் புதியகட்சிகள் இடம் பெறுவதற்குவாய்ப்பில்லைஎன்றார் மூத்தகுடிமக்களுக்குதபால் வாக்குவழங்குவதுசரியானதுஎன்பதேதமதுகருத்துஎன்றும் திருவைகோதெரிவித்தார்

போக்குவரத்துஆய்வு தொடர்பானஉலகவங்கியின் ஆய்வறிக்கையைவெளியிட்டுப் பேசியஅவர் ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் ஒவ்வொருஉயிரும் விலைமதிப்பற்றதுஎன்றார்

வாகனஉற்பத்தியாளர்கள் தங்களதுதபாரிப்புகளில் உள்ளபாதுகாப்பு அம்சங்களைமேலும் வலுப்படுத்தவேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த ஆய்வறிக்கைபரிந்துரைத்துள்ளபடி சாலையன்பாட்டாளர்களின் பாதுகாப்பைஅதிகரிப்பது ரொக்கமில்லாசிகிச்சை ககாதாரகட்டமைப்புகளைவலுப்படுத்துவது போன்றவற்றின் அடிப்படையில் மோட்டார் வாகனச் சட்டம் திருத்தப்படும் என்றும் திருநிதின் கட்கரிதெரிவித்தார்

மத்தியஅரசின் நிதிநிலைஅறிக்கையில் நீர்வளதிட்டங்களுக்குஅதிகமுன்னுரிமைஅளிக்கப்பட்டுள்ளது

பிபிசிநிறவனத்தின் செய்திஒலிபரப்புக்குசீனாவில் விதிக்கப்பட்டுள்ளதடையைதிரும்பப் பெறவேண்டுமெனஐரோப்பியஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது

சாத்தூர் பட்டாசுஆலைவெடிவிபத்தைத் தொடர்ந்துமதுரைமாவட்டம் செக்கானூரணிஅருகேவடக்கம்பட்டியில் உள்ளபட்டாசுஆலையைஅம்மாவட்டஆட்சியர் திருஅன்பழகன் ஆய்வு செய்தார் கோவையில் மாநகரகாவல்துறைசார்பில் செயல்பட்டுவரும் சிறுவர் சாலைபாதுகாப்பு பூங்காவில் இந்தியசாலைபாதுகாப்புக் குழுவின் தலைவரானஉச்சநீதிமன்றஒய்வு மனோகர் சாப்ரேஆய்வு செய்தார் இலங்கைகடற்படையால் பிடித்துச் செல்லப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளராமேஸ்வரத்தைச் சேர்ந்தஒன்பதுமீனவர்கள் நாளைஅதிகாலைவிமானம் மூலம் சென்னைக்குஅழைத்துவரப்படஉள்ளனர்

ஜஎஸ்எல் கால்பந்தபோட்டியில் சென்னை கோவாஅணிகளுக்கு இடையேநேற்றநடைபெற்றஆட்டத்தில் இரு அணிகளும் தலா இரண்டுகோல் அடித்ததால் போட்டிட்ராவில் முடிவடைந்தது ஆஸ்திரேலியஓபன் டென்னிஸின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் காலிறுதிக்குமுந்தையசுற்றுஆட்டங்களில் டொமினிக் தீம் டிமித்ரோ நோவக் ஜோக்கோவிக் கரத் சேவ் ஆகர் அலிஆஸிம் உள்ளிட்டமுன்னனிவீரர்கள் களம் இறங்குகின்றனர்